தொழில் வளாகங்களை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

இந்த நூற்றாண்டில் உருவாகியிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

மகா சிவராத்திரி இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இனி விரிவான செய்திகள் இந்தியாவிலேயே தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் இந்திய வெளியுறவு பொருளாதார விவகாரங்கள் பிரிவும் மாநில அரசும் இணைந்து வெளிநாட்டு துதர்களுக்கு தொழில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றிய நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தின

தமிழகம் தொழில் திறன் வாய்ந்த மனித வளமிக்கதாகவும் சிறந்த கட்டமைப்பு வசதிகளைக் கொண்டுள்ளதாகவும் உள்ளது என்பதால் வெளிநாட்டு தூதரகங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டை ஊக்குவிக்க உதவ வேண்டுமென்று முதலமச்சர் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை பொருளாதார விவகாரங்கள் பிரிவு செயலாள் திரு திருமூர்த்தி மாநிலங்களின் வளர்ச்சியில்தான் தேசத்தின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதால் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வழிகாட்டுதலின் பேரில் இதபோன்ற நிகழ்ச்சிகளை பல்வேறு மாநிலங்களுடன் இணைந்து மத்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது என்றா் சமுதாயத்தில் நிலவும் வறுமையை கல்வி அறிவின் மூலமே ஒழிக்க முடியும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு சிறந்த ஆலோசனைகளை தனியார் கல்வி நிறுவனங்கள் வழங்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப அதிகபட்ச மக்களை சென்றடையும் வகையில் தகவல் தொழில்நுட்ப உத்திகளை தகவல் ஒலிபரப்புத்துறை அதிகாரிகள் உருவாக்க வேண்டுமென்று இந்த துறைக்கான அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற தமது அமைச்சகத்தின் கீழ் உள்ள அனைத்து பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினா் நியூஸ் ஆன் ஏர் ஆப் எனும் புதிய செயலியை உருவாக்கிய பிரஸாா் பாரதியின் முயற்சிகளை பாராட்டிய அவர் மற்ற பிரிவுகளும் தொழில்நுட்பத்தின் உதவியோடு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் அரசு எடுக்கும் முக்கியமான திட்டங்கள் பற்றிய தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க உள்ளூர் மொழிகளில் செய்தி வெளியிடுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் தொழில்நுட்பம் கல்வியை பெருமளவு மாற்றியுள்ளது என்றும் கற்றல்முறை மட்டுமன்றி கற்பிக்கும் முறையும் மாறியுள்ளது என்றும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுக்கள் துறை இணை அமைச்சா் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் சென்ளை அருகே புரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் உரையாற்றினார் புதிய இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு முன் முயற்சிகள் இளைஞர்கள் மற்றும் இதுபோன்ற நிறுவனங்களின் ஈடுபாட்டால் மட்டுமே சாத்தியமாகும் என்ற அவர் கூறினா் இந்த நிறுவனம் சர்வதேச மையமாக மாறவேண்டுமென்ற விருப்பத்தையும் அமைச்சர் தெரிவித்தார்

உயரமான கட்டிடங்களுக்கு தளப்பரப்பு குறியீட்டு அளவு அதிகிக்கப்பட்டிருப்பதால் முன்பைவிட அதிக எண்ணிக்கையில் குடியிருப்புகளை கட்ட முடியும் என்றும் இதனால் விலை கணிசமாக குறையும் என்றும் துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா்செல்வம் தெரிவித்தள்ளாா் சென்னையில் இன்ற நடைபெற்ற இந்திய மனை வணிக மேம்பாட்டாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் வீட்டுவசதி கண்காட்சியை இன்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார்

மகா சிவராத்திரி இன்று பக்தி சிரத்தையுடன் னெண்டாடப்படுகிறது இதைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விழா அனைவரது வாழ்விலும் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வளத்தை கொன்டுவரட்டும் என்று கூறியிருக்கிறார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் நல் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவைத் தொடர சிவபெருமானை மக்கள் பிரார்த்திக்க வேண்டுமென்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்தள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல் வாய்ப்புகள் கிடைக்க சிவபெருமானின் ஆசிகள் கிடைக்க வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ளார் மகாசிவராத்திரியையொட்டி சிவாலயங்களில் நள்ளிரவு பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நன்புறங்களின் அருகே உள்ள கிராமங்களில் உள்ளவர்களுக்கும் பொருளாதார வளர்ச்சியையும் திறன் வளர்ச்சியையும் மேம்படுத்தி அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான ஷியாமா பிரசாத் முக்ஜி தேசிய ஊரக மேம்பாட்டு இயக்கத்தின் நான்காவது ஆண்டு இன்று நிறைவு பெற்றுள்ளது இதையொட்டி அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்த மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்த இயக்கத்தின் மூலம் ஆயிரம் தொகுப்புத் திட்டங்களை செயல்படுத்த நித்தி ஆயோக் யோசனை தெரிவித்துள்ளது என்றார் கிராம பஞ்சாயத்துக்கள் வளர்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து மத்திய அரசு பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரான எந்த செயலையும் அனுமதிக்காது என்றும் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்றைக்கும் உற்றத் தோழனாக விளங்கும் என்றம் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலணங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கலந்து னொன்டா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் கோபிச்செட்டிப்பாளையம் நெடுஞ்சாலைத் துறையின் சிறப்புப் கோட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு கிரிமி லேயர் வரம்பை கணக்கிடுவதில் மாத ஊதியத்தை கணக்கில் சேர்க்க வேண்டுமென்ற பரிந்துரையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார்